முயற்சியேதமதுஅரசின் செல்வாக்குக்குஅத்தாட்சிஎன்றும் பிரதமர் திருநரேந்திரமோடிகூறியிருக்கிறார்

ராஜஸ்தான் அரசுஅறிவித்துள்ளது

என்றுகுடியரசுத் துணைத் தலைவர் திருஎம் வெங்கய்யாநாயுடு கூறியிருக்கிறார்

சேர்க்கப்பட்டுள்ளது

தெற்காசியகால்பந்துபோட்டியில் இந்தியாஅரையிறுதிக்குதகுதிபெற்றுள்ளது இனிவிரிவானசெய்திகள் அடுத்தபொதுத் தேர்தலில் பிஜேபிக்குஎந்தசவாலும் இல்லைஎன்றும் எதிர்கட்சிகளின் கூட்டணி முயற்சியேதமதுஅரசின் செல்வாக்குக்குஅத்தாட்சிஎன்றும் பிரதமர் திருநரேந்திரமோடிகூறியிருக்கிறார்

காரணமாகஐந்துகோடிபேர் ஏழ்மையிலிருந்துவிடுவிக்கப்பட்டுள்ளனர் என்றுபிரதமர் கூறினார் நல்லஆளும் கட்சியாகசெயல்படாதகட்சிகள் நல்லஎதிர்கட்சியாகசெயல்படமுடியாதுஎன்றும் அதைதான் இன்றையஎதிர்கட்சிகள் நிறுபிக்கின்றனஎன்றும் பிரதமர் மேலும் கூறினார்

அஜய் பாரத் அடல் பாஜ்பா என்ற புதியமுழக்கத்தைபிரதமா் அதன் தெண்டர்களுக்குஅளித்தார்

முன்னதாக வறுமை ஊழல் சாதி சமயவேறுபாடுகள் மற்றும் தீவிரவாதம் இல்வாத புதிய இந்தியாவைஅடுத்தநான்குஆண்டுக்குள் உருவாக்குவதேநோக்கம் என்றுபிஜேபியின் செயற்குழகூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கட்சிதீர்மானங்கள் பற்றிசெய்தியாளர்களிடம் பேசியமத்தியஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேகர் நான்காண்டுகளில் நாட்டில் ஏற்பட்டுள்ளமேம்பாடுகளைஅவைஎடுத்துக்காட்டுவதாகதெரிவித்தாா் ஜம்மு கஷ்மீரில் பயங்கரவாதம் குறைந்துவருவதாகவும் நக்ஸலைட் தீவிரவாதம் நாளுக்குநாள் சுருங்கிவருவதாகவும் அவர் கூறினார் பெட்ரோல் டீசல் விலைகள் மீதானமதிப்பு கூட்டுவரியில் நான்குசதவீதம் ராஜஸ்தானில் குறைக்கப்படுவதாகஅம்மாநிலமுதலமைச்சர் திருமதிவசுந்திராராஜே அறிவித்துள்ளார் செய்தியாள்களிடம் பேககையில் இதைதெரிவித்தமுதலமைச்சர் இந்தவரிகுறைப்பால் மக்களுக்குஒரளவு நிவாரணம் கிடைக்கும் என்றார்

இதன் காரணமாகமாநிலஅரசுக்கு இரண்டாயிரம் கோடி ருபாய் இழப்பு ஏற்படும் என்றுஅவர் தெரிவித்தார் இந்தியாவின் தொன்மையானகலச்சாரபாரம்பரியத்தைபாதுகாப்பதேபிரதான இலட்சிபம் என்றுகுயடிரகத் துணைத் தலைவர் திருளம் வெங்கய்யாநாயுடு கூறியிருக்கிறார்

வெளிநாடுவாழ் இந்தியர்கள் இந்தியாவின் ஆன்மீககலாச்சார தூதர்களாகசெயல்படவேண்டுமென்றுஅவர் கேட்டுக்கொண்டார்

இந்தியாவின் தொன்மையானதத்துவங்களையும் நாகரிகத்தையும் மேலைநாடுகளுக்குஎடுத்துசென்றமுன்னோடிசுவாமிவிவேகானந்தா் என்றுஅவா் குறிப்பிட்டாா் தனிநபர் குதந்திரம் விடுதலை ஜனநாயகம் பன்முகதன்மை சுட்டத்தின் ஆட்சி ப்பநீதிஆகியஉயரியபண்பாடுகள் அடிப்படையில் இந்திய அமெரிக்க அமைந்துள்ளதுஎன்றும் இந்தஉறவில் அண்மைகாலத்தில் நெருக்கம் ஏற்பட்டுள்ளதென்றும் திருவெங்கையாநாயுடு மேலும் கூறினாா் இல்லாதஅளவில் பொருளாதாராவளர்ச்சிக்கும் அப்பாற்பட்டு இதுவரை இந்தியா புதியமறுமலர்ச்சியைநோக்கிசென்றுகொண்டிருக்கிறதுஎன்றும் கூறியஅவர் தாய்நாட்டின் வளர்ச்சிக்குவெளிநாடுவாழ் இந்தியர்களும் தங்கள் பங்களிப்பைசெலுத்தவேண்டுமென்றுகேட்டுக் கொண்டார் அமெிக்காவிலுள்ள இந்திய துதரகம் ஏற்பாடுசெய்திருந்த இந்தநிகழ்ச்சியில் தொழில் அதிபர்களும் தொழில் முனைவோரும் மருத்துவர்கள் பொறியாளர்கள் பேராசியர்கள் மற்றும் மாணவர்களும் கலந்துகொண்டார்கள் உத்திரபிரதேசத்தில் தொடர்ந்துபெய்யும் மழைகாரணமாகஅனேகமாகஎல்லாஆறுகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்துஒடுகிறது

மழைவெள்ளம் காரணமாகதொற்றுநோய் தடுக்கவும் பரவாமல் பாதிக்கப்பட்டமக்களுக்குசிகிச்சைஅளிக்கவும் மருத்துவகுழுக்கள் தீவிரநடவடிக்கையில் இறங்கியுள்ளனர் வெள்ளம் பாதித்தபகுதிகளில் தொற்றுநோய் அறிகுறிகள் உள்ளதாஎன்றுகண்டறியவும் சிகிச்சைஅளிக்கவும் மத்தியமருத்துவர்கள் குழு ஒன்றுபரேலி பதேயான் மாவட்டங்களுக்குவிரைகிறது பிரதமமந்திரியின் மண்வளஅட்டைதிட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் மிகவும் சிறப்பாகசெயல்படுத்தப்படுகிறது இந்ததிட்டத்தினால் மாவட்டவிவசாயிகள் பெரும் பயன்பெற்றுவருகிறார்கள் இப்படிபயன்பெற்றவர்களில் ஒருவரானவீரபெருமாள் தமதுஅனுபவத்தைபகிர்ந்துகொள்கிறார்

குடியரசுத் தலைவரின் பயணத்தின்போது

பயங்கரவாதம் குறித்த இந்தியாவின் கவலையை இந்த மூன்றுநாடுகளும் பகிா்ந்துக்கொண்டுஐ

அனுபொருட்கள் வழங்கும் குழுவில் இந்தியாவைசேர்துக்கொள்ளவேண்டும் என்பதற்கும் அவைஆதரவு தெரிவித்தன

இது குறித்துளமதுசெய்தியாளா்களிடம் பேசியநித்திஆயோக் உறுப்பினர் டாக்டர் வினோத் குமார் பால் இந்தசிகிச்சைக்கானசெலவு தொகையும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுஎன்றார்

இந்தமையங்களில் நீரிழிவு புற்றுநோய் ரத்தழுத்தம் இதயநோய்கள் போன்றவற்றுக்குவிரிவானசிகிக்சைஅளிக்கப்படும் என்றும் அவா் கூறினாா்

போலாஎன்றஎழக்கப்படும் இந்தவிழாவின் போதுடழவு மாடுகளை அலங்கரித்துவணங்குவதுவழக்கம்

அமெிக்கஒப்பன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தைசெர்பியாவின் நேவாக் ஜோக்கோவிச் வென்றுள்ளார்